அகற்குபின்பும் வெற்றிகொண்டாட்டங்கள் நடத்ததேர்தல் ஆணையம் தடைவிதித்துள்ளது

தமிழகத்தில் கோவிட் தொற்று பரவும் வேகம் சற்றுகுறைந்துள்ளபோதிலும்அவசியமின்றிமக்கள் வருவதைதவிர்க்குமாறுமக்கள் நல்வாழ்வுத்துறைமுதன்மைச் செயலர் டாக்டர்

ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் அஹமதாபாதில் இன்றுநடைபெறவுள்ளஆட்டத்தில் தில்லி பெங்களூருஅணிகள் மோதுகின்றன

கோவிட் நெறிமுறைகள் காரணமாகமுடிவுகள் வெளிவரகாலதாமதமாகலாம் என்றுகருதப்படுகிறது கோவிட் நோய்த்தாக்கம் நாடுமுழுவதும் மிகஅதிகமாக இருக்கும் தற்போதைபகுழ்நிலையில் தேர்தல் ஆணையம் வெற்றிகொண்டாட்டஙகளுக்குதடைவிதித்துள்ளது வெற்றிபெறும் வேட்பாளர்கள் தேர்தல் அலுவல்களிடம் இருந்துசான்றிதழ் பெறவரும்போதுஅவர்களுடன் இரண்டுபேருக்குமேல் வரஅனுமதி இல்லைஎன்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வெற்றிகொண்டாட்டங்களைதடைசெய்யும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவைபல்வேறுகட்சிகளும் வரவேற்றுள்ளன இந்தமுடிவு தேவையானஒன்றுஎன்றுகூறியுள்ள பிஜேபி தேசியதலைவர் திரு ஜேபி நட்டா இதனைஅனைத்துமாநில பிஜேபி தொண்டர்களும் உறுதியுடன் கடைப்பிடிக்கவேண்டும் என்றுகூறியுள்ளார் ஆக்சிஐன் உற்பத்திக்காக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையைதிறக்கஉச்சநீதிமன்றம் தற்காலிகஅனுமதிஅளித்துள்ளது

ஆக்சிஜன் உற்பத்திக்கானஆலையைஆய்வு செய்வார்கள் என்றுநீதிமன்றம் அறிவித்துள்ளது இதுதொடர்பானவழக்குவிசாரணைக்குவந்தபோது முதலமைச்சர் திரு எடப்பாடிபழளிசாமிதலைமையில் நேற்றுநடைபெற்றஅனைத்துக்கட்சிகூட்டத்தில் எடுக்கப்பட்டமுடிவுகள் நீதிமன்றத்திடம் சம்ப்பிக்கப்பட்டன அதன் அடிப்படையில் நீதிமன்றம் இந்தஉத்தரவைபிறப்பித்துள்ளது தேசியசுற்றுச்சூழல் பொறியியல் ஆய்வு மையம் நிபுணர் குழுவிள் ஐந்துஉறுப்பினர்களையும் தேர்வு செய்யும் என்றுநீதிமன்றம் அறிவித்துள்ளது

அதன் உறுப்பினர்களில் உள்ளூர் மக்களும் இடம் பெறலாம் என்றும் அவர்களைநிபுணர்குழுதோவு செய்யலாம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது

புதிதாகநியமிக்கப்படும் ஒப்பந்தபணியாளர்கள் தலைமைநிலையமருத்துவமனைகளில் இரவுநேரபணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள்

மும்பையில் ஒட்டல் ஒன்றில் பதுக்கிவைக்கப்பட்டிருந்தரெம்டெசிவீர் மருந்துகளைகாவல்துறைகைப்பற்றிஉள்ளது கறப்புச் சந்தையில் இம்மருந்துவிற்கப்படுவதாகவந்ததகவலைஅடுத்து காவல்துறைசோதனைநடத்திஅவற்றைகைப்பற்றியது மும்பையில் கோவிட் சிகிச்சைக்காள இந்தமருந்துக்குகடும் பற்றாக்குறைநிலவுவதாகசெய்திகள் தெரிவிக்கின்றன

இந்தியதகவல் சேவை மூத்தஅதிகாரி சஞ்சய் ஸ்ரீவாத்ஸவா தில்லியில் கோவிட் சிகிச்சைபலனின்றி இன்றுஉயிரிழந்தார் அவர் பத்திரிகைதகவல் அலுவலகதுணை இயக்குனராகபணியாற்றிவந்தார் ஞாயிறுபொதுமுடக்கம் காரணமாகதமிழகத்தில் கோவிட் நோய்த்தாக்கம் சற்றேகுறைந்திருப்பதாகவும் அடுத்தசிலநாட்களுக்குபொதுமக்கள் வெளியில் வருவதை இயன்றவரைதவிாக்கவேண்டும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைமுதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னைதண்டையார்பேட்டையில் கோவிட் பரிசோதனைமையத்தை இன்றுகாலையில் அவர் ஆய்வு செய்தார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நோய் அதிகரிக்கும் விகிதம் பின்னா் குறைந்தாலும் அதனைநம்பிஎச்சரிக்கையைகவிடுவதுஎதிர்விளைவுகளைஏற்படுத்தும் என்றார்

கோவிட் நோய்த்தொற்று பரவும் வேகம் நாடுமுழுவதும் சற்றுகுறைந்துள்ளது

தற்போதுள்ளபெருந்தொற்றுநிலவரம் காரணமாகபக்கர்களின் பங்கேற்பு இன்றி இந்தநிகழ்ச்சிநடைபெற்றது முன்னதாககள்ளழகா் ஆண்டாளுக்குமாலைமாற்றும் நிகழ்ச்சியும் இடம் பெற்றது கோவில் ஆடிவீதிநந்தவனத்தில் செயற்கையாகஅமைக்கப்பட்டவைகைஆற்றில் குதிரைவாகனத்தில் கள்ளழகர் எழுந்தருளினார் இந்துசமயஅறநியைலத்துறை இணையதளத்தில் இந்நிகழ்ச்சிநேரடிஒளிபரப்பு செய்யப்பட்டது

கள்நாடகாமுதல் தென்கேரளாவரைநிலவும் வளிமண்டலசுழற்சிகாரணமாகமழைக்குவாய்ப்பு இருப்பதாகஅதுமேலும் கூறுகிறது ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்டவானிலையேநிலவும் கடவோரமாவட்டங்களில் இயல்பைவிடநான்குமுதல் ஐந்துடிகிரிசெல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும்

எனினும் மாலைமுதல் காலைவரைஈரப்பதம் அதிகரிக்கும் மியான்மாரில் ஜனநாயகம் கோரிமேற்கொள்ளப்பட்டுவரும் போராட்டம் வலுப்பெற்றுவரும் நிலையில் நாடுகள் கூறியஆலோசனைகள் பரிசீலிக்கப்படும் என்றுஅந்நாட்டுரானுவஆட்சியாளர்கள் ஆசியான் கூறியுள்ளார்கள் சென்றவார இறதியில் இந்தோனேஷியாதலைநகர் ஜகர்த்தாவில் ஆசியான் அமைப்பு நாடுகள் மியான்மாரில் உள்ளசூழ்நிலைகள் குறித்து கூடி விவாதித்தனா் அதில் நிறைவேற்றப்பட்டதி மானங்களைசெயல்படுத்துவதுபற்றி ஆராய்ந்துவருவதாகரானுவ ஆட்சியாளர்கள் கூறுகின்றனர் இதனிடையே தாய்லாந்துநாட்டுஎல்லைஅருகேபோராடிவரும் கரேன் என்றபிரிவைசேர்ந்தகிளர்ச்சியாளர் குழு அங்குள்ளரானுவமுகாமைகைப்பற்றியதாகஅறிவித்துள்ளது தாய்லாந்துநாட்டில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன